ம க வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர்

குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் இன்றுஅண்ணாபல்கலைக்கழகபட்டமளிப்பு விழாவில் உரைநிகழ்த்துகிறார்

தமிழகசட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுகதலைமையிலானகூட்டணியில் போட்டியிடும் பா ம க வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர்

பென்னாகரம் தொகுதியில் அக்கட்சியின் தலைவர் திரு ஜி கேமணிபோட்டியிடுகிறார் வழக்கறிஞர் திருபாலுஜெயங்கொண்டம் தொகுதியிலும் பொருளாளர் திருமதிதிலகபாமாஆத்தார் தொகுதியிலும் வேட்பாளர்களாகநிறுத்தப்பட்டுள்ளனர் மீதமுள்ளநான்குதொகுதிகளுக்கானவேட்பாளர்கள் பின்னர் அறிவிக்கப்படுவார்கள் என்றுஅக்கட்சிதெரிவித்துள்ளது திமுகதலைமையிலானகூட்டணியில் மதிமுகவுக்குஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகள் ஆ குறித்தஅறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மதுராந்தகம் தனி சாத்தூர் பல்லடம் மதுரைதெற்கு வாசுதேவநல்லூர் தனி அரியலூர் பொதுச் ஆகியதொகுதிகள் மதிமுகவுக்குஒதுக்கப்பட்டுள்ளதாகஅக்கட்சியின் செயலாளர் திருவைகோசெய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

விடுதலைசிறுத்தைகள் கட்சிக்குஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகளில் நான்குதொகுதிகள் ஆறு அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள இரண்டுதொகுதிகள் இன்றுமுடிவு செய்யப்பட்டுவப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் அக்கட்சியின் தலைவர் திருதொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார்

மக்கள் விடுதலைகட்சிக்குநிலக்கோட்டைதளித் தொகுதிஒதுக்கப்பட்டுள்ளதாகதிமுகசெய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது சுட்டமன்றத் தேர்தலைமுன்னிட்டுநீலகிரிமாவட்டத்தில் உள்ள மூன்றுசட்டமன்றதொகுதிகளுக்குபொதுப் பார்வையாளர்கள் மற்றும் செலவினபார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகமாவட்டஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யாதெரிவித்துள்ளார்

நூறுசதவீதவாக்குப்பதிவைஉறுதிப்படுத்தவிருத்தாச்சலம் கடைவீதியில் மாவட்டதேர்தல் அதிகாரிதிருசந்திரசேரசகாமுரிதலைமையில் பெண்கள் உறுதிமொழிஏற்றுக்கொண்டனர்

குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் இன்றுஅண்ணாபல்கலைக்கழகபட்டமளிப்பு விழாவில் உரைநிகழ்த்துகிறார்

மூன்றுநாள் பயணமாகதமிழகம் வந்துள்ளஅவர் நேற்றுவேலூரில் நடைபெற்றதிருவள்ளுவர் பல்கலைக்கழகபட்டமளிப்பு விழாவில் உரையாற்றினார் தமதுபயணத்தைமுடித்துக்கொண்டுதனிவிமானத்தில் குடியரசுத் தலைவர் தில்லி இன்றபிற்பகல் புறப்பட்டுச் செல்கிறார்

சிகிச்சைபலன் அளிக்காமல் நேற்றுஐந்தபேர் உயிரிழந்ததாகமக்கள் நல்வாழ்வுத்துறைதெரிவித்துள்ளது எழும்பூர் புதுச்சேரி திருச்சி கரூர் உட்பட ரயில் இருபதுசிறப்பு சேவைக்குஅனுமதிவழங்கப்பட்டுள்ளதாகதெற்குரயில்வேஅறிவித்துள்ளது இந்தரயில்கள் முன்பதிவில்லாபெட்டிகள் கொண்டநீண்டதூரமின்சாரசிறப்பு பயணிகள் ரயில்களாக இயக்கப்படும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது மேட்டுப்பாளையம் கோவை விருதாச்சலம் சேலம் தாம்பரம் விழுப்புரம் திருச்சி காரைக்குடிஆகியவழித்தடங்களிலும் இதுபோன்றரயில்கள் இயக்கப்படும் என்றுதெற்குரயில்வேயின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது குமரிக்கடல் பகுதியில் நிலவம் காற்றின் சுழற்சிகாரணமாகதமிழகத்தில் மேற்குதொடர்ச்சிமலையலட்டயமாவட்டங்களில் இடங்களில் இன்று இடியுடன் கூடிய ஒரிரு மழைபெய்யக்கூடும் என்றுசென்னைவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இந்நிலையில் அருப்புக்கோட்டை பெரியகுளம் உள்ளிட்டபகுதிகளில் நேற்றுமழைபெய்தது உள்நாட்டுபோரினால் பாதிக்கப்பட்டுள்ளலிபியாவில் இடைக்காலஅரசுஅமைக்கஅந்நாட்டுநாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது இந்தியா உஸ்பெகிஸ்தான் கூட்டுராணுவபயிற்சிஒத்திகைஉத்தரகாண்ட் மாநிலம் ராணிகேட்டில் நேற்றுதொடங்கியது வாரனாசியில் உள்ளரயில் என்ஜின் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட மூன்றாயிரம் குதிரைசக்திதிறன் கொண்டரயில் என்ஜின்கள் மொசாம்பிக் நாட்டிற்குஅனுப்பிவைக்கப்பட்டன இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறிநுழைந்ததாக இலங்கைமீனவர்கள் இரண்டுபேரைமன்னார் அருகேகடலோரகாவல் படையினர் நேற்றுகைதுசெய்தனர் திருச்சிமணப்பாறைஅருகேலாரிகவிழுந்துநேரிட்டவிபத்தில் சும்பவ இடத்திலேயே இரண்டுபெண்கள் உயிரிழந்தனர்

ஜார்க்கண்ட் மாநிலம் ஷிம்டேகாவில் நேற்றுதொடங்கிய இப்போட்டியில் தமிழகத்திற்குஎதிரானமிசோராம் அணிவராததால் தமிழகம் வெற்றிபெற்றதாகஅறிவிக்கப்பட்டது

விஜய்அசாரேகோப்பைக்கானஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதியில் இன்றுமும்பைகர்நாடகஅணியையும் மற்றொருஅரையிறுதிபோட்டியில் குஜாத் உத்தரப்பிரதேசஅணியையும் எதிர்கொள்கின்றன சர்வதேசடென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சசிக்குமார் முகுந்த் காலிறுதிக்குமுந்தையசுற்றுக்குமுன்னேறியுள்ளார்